கடந்த வியாழக்கிழமை பிரதமர் திரு நரேந்திர மோடி மாநில முதலமைச்சர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக நடத்திய ஆலோசனையின்போது இந்த தடுப்பூசி திருவிழாவை நடத்த அழைப்பு விடுத்தார் அதன்படி நடத்தப்படும் தடுப்பூசி இயக்கத்தில் அதிகபட்ச எண்ணிக்கையில் தகுதியான நபர்களுக்கு தடுப்பூசி செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளது இதற்காக பல்வேறு மாநில அரசுகள் விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளன தடுப்பூசி செலுத்திக்கொள்ள கோவின் மற்றும் ஆரோக்கிய சேது இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தடுப்பூசி மையங்களில் நேரடியாகவும் பதிவு செய்து தடுப்பூசி செலுத்திக்கொள்வதற்கான வசதி செய்யப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஆறாயிரம் மையங்களில் தடுப்பூசி திருவிழாவை நடத்த மாநில அரசு முடிவு செய்துள்ளது பீகாரில் இந்த நான்கு நாட்களில் நான்கு வட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு தடுப்பூசி செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது

மகாராஷ்டிராவில் முதலமைச்சர் திரு உத்தவ் தாக்கரே தலைமையில் காணொலி வாயிலாக அனைத்துக்கட்சிக் கூட்டம் நடைபெற்றது கடும் கட்டுப்பாடுகளை மக்கள் பின்பற்ற வேண்டும் என்றும் குறுகிய காலத்திற்கு இவற்றை பின்பற்றினால் தொற்றப்பாதிப்பை கட்டுக்குள் கொண்டுவரமுடியும் என்று அப்போது அவர் தெரிவித்தார் இதனிடையே மகாராஷ்டிராவில் கடந்த இரண்டு நாட்களாக முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது ஒவ்வொரு வாரமும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கை அமல்படுத்த மாநில அரசு முடிவு செய்துள்ளது உத்தரப்பிரதேச தலைநகர் லக்ளோவில் வழிபாட்டு தலங்களில் மக்கள் வழிபடுவதற்கு கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன தொற்று உறுதி செய்யப்பட்ட நபருடன் தொடர்பில் இருந்தவர்களை கண்டறிந்து ஆர்டிபிசிஆர் பரிசோதனைகளை மேற்கொள்ளவும் தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன தில்லியில் சமூக அரசியல் பொழுதபோக்கு மத மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு வரும் முப்பதாம் தேதி வரை தடை விதிக்கப்படுவதாக தில்லி பேரிடர் மேலாண்ஸம ஆணையம் கூறியுள்ளது

தமிழகத்தில் புதிய கட்டுப்பாடுகள் நேற்று முதல் அமலுக்கு வந்தள்ளன இந்நிலையில் சனி ஞாயிறு மற்றும் விடுமுறை நாட்களில் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்ட கடற்கரை பகுதிகளில் பொதுமக்கள் கூட தடை விதிக்கப்படுவதாக மாநில அரசு கூறியுள்ளது

புதிய வேளாண் சட்டங்கள் தொடர்பாக மீண்டும் பேச்சு நடத்த அரசு தயாராக உள்ளது என்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திர நரேந்திர சிங் தோமர் கூறியுள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விவசாயிகளின் நலனுக்காகவே புதிய சட்டங்கள் கொண்டுவரப்பட்டதாக தெரிவித்தார் பெரும்பாலான விவசாய சங்கத்தினரும் பொருளாதார வல்லுனர்களும் இந்த புதிய சட்டங்களை ஆதரிப்பதாக அவர் குறிப்பிட்டார் ஒரு சில சங்கத்தினர் மட்டுமே எதிர்ப்பு தெரிவிப்பதாக கூறிய அவர்

போராட்டம் நடத்துபவர்களின் சந்தேகங்களை போக்க அரசு தயாராக உள்ளதாக அவர் தெரிவித்தார் தேவை ஏற்பட்டால் சில அம்சங்களில் திருத்தங்களை மேற்கொள்ளவும் அரசு தயாராக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார்

கிழக்கு வடாக் பகுதியில் அமைதியை பராமரிக்க இந்தியாவும் சீனாவும் ஒப்புக்கொண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது

படைகளை முழுமையாக திரும்ப பெறுவதன் மூவம் இரு நாடுகளிடையே நல்லறவு மேம்பட வழிவகுக்கும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது தற்போதைய நிலையை தொடரவும் பதற்றத்தை தணிக்கவும் பேச்சுவார்த்தையின்போது முடிவு செய்யப்பட்டதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது ஏற்கெனவே மேற்கொள்ளப்பட்டுள்ள ஒப்பந்தங்களின் அடிப்படையில் பிரச்சினைகளுக்கு விரைந்து தீர்வு காண இருதரப்பிலும் ஒப்புக்கொள்ளப்பட்டதாக பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது ஜார்கண்ட் மாநிலத்தில் பாதுகாப்புப்படையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின்போது நக்சல் தீவிரவாதிகள் ஏழு பேர் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்களும் வெடிப்பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக மாநில காவல்துறை டிஐஜி திரு ராஜ்குமார் லக்ரா தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரின் சோஃபியான் மாவட்டத்தில் பாதுகாப்புப் படையினர் நடத்திய தேடுதல் நடவடிக்கையின்போது ஏற்பட்ட துப்பாக்கிச் சண்டையில் தீவிரவாதி ஒருவர் கொல்லப்பட்டார்

நேற்று பாகோ நகரில் நடந்த போராட்டத்தின்போது ராணுவத்தினர் நடத்திய துப்பாக்கிச்சுட்டில் நான்குபேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகி உள்ளது இந்தோனேஷியாவின் ஜாவா தீவுப்பகுதியில் நேற்று ஏற்பட்ட சக்திவாய்ந்த நிலநடுக்கத்தால் ஏழுபேர் உயிரிழந்தனர் ரிக்டர் அளவுகோலில் இது ஆறு புள்ளி இரண்டாக பதிவானது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி ஏழு விக்கெட் வித்தியாகத்தில் சென்னை அணியை வென்றது